மக்களவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை பணிகள் குறித்த பயிற்சி முகாம் இன்று சென்னையில் நடைபெற்றது வளர்ச்சியை மட்டுமே தாரக மந்திரமாகக் கொண்டு பிஜேபி செயல்பட்டு வருவதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது தேர்தல் வாக்குறுதிகளை பிஜேபி நிறைவேற்றவில்லை என்று காங்கிரஸ் குற்றம்சாட்டியுள்ளது

இனி விரிவான செய்கிகள் தமிழகம் உள்ளிட்ட மூன்று மாநிலங்கள் மற்றும் இரண்டு யூளியன் பிரதேசங்களைச் சேர்ந்த அதிகாரிகளுக்கு வாக்கு எண்ணிக்கைக்கான முனனேற்பாடுகள் குறித்த பயிற்சி முகாம் இன்று சென்னையில் நடைபெற்றது துணைத் தேர்தல் ஆணையா்கள் திரு உமேஷ் சின்ஹா டாக்டர் சந்தீப் சக்சேனா மற்றம் ஆணையத்தின் இரண்டு இயக்குநர்கள் இந்த முகாமில் பயிற்சி வழங்கினர் தமிழ்நாடு கேரளா குஜராத் ஆகிய மாநிலங்கள் மற்றும் புதுவை லட்சத்தீவு ஆகிய யுனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த அதிகாரிகள் இந்த முகாமில் பங்கேற்றதாக எமது செய்தியாளா் தெரிவிக்கிறாா்

வாக்கு எண்ணவதற்கான நடைமுறைகள் அடங்கிய கையேடு ஒன்றும் இதில் வெளியிடப்பட்டது

இதனையொட்டி பிஜேபி காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் தீவிரவாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் பிரதமா் திரு நரேந்திரமோடி பீகாரில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசினார் வளர்ச்சியை மட்டுமே தாரக மந்திரமாகக் கொண்டு பிஜேபி செயல்பட்டு வருவதாக அப்போது அவர் குறிப்பிட்டார் நாட்டின் பாதுகாப்பு தொடர்பான பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகள் அக்கறையின்றி செயல்படுவதாகவும் அவர் குற்றம்சாட்டனார் பயங்கரவாதிகளை ஒடுக்குவதற்காக பாதுகாப்பு படைகளுக்கு முழு சுதநிதரம் அளிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் ஊழலற்ற நிர்வாகத்தை தமது அரசு உறுதி செய்திருப்பதாகவும் திரு நரேந்திரமோடி கூறினார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி பஞ்சாப் மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசினா் கடந்த மக்களவைத் தேர்தலில் அளித்த வாக்குறுதிகளை பிஜேபி நிறைவேற்றவில்லை என்றும் அவர் குற்றம்சாட்டினார் புதிய வேலைவாய்ப்புக்களை உருவாக்க மத்திய அரசு தவறிவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் சரக்கு மற்றும் சேவை வரி அவசரமாக செயல்படுத்தப்பட்டதன் காரணமாக வணிகர்கள் பாதிப்புக்குள்ளாகி இருப்பதாகவும் திரு ராகுல்காந்தி கூறினார் தமிழகத்தில் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள நான்கு சட்டப்பேரவைத் தொகுதிகளிலும் பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் திருப்பரங்குன்றம் சட்டப்பேரவைக்கு உட்பட்ட பகுதிகளில ் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசினார் திமுக ஆட்சிப் பொறுப்பில் இல்லாதபோதிலும் கூட மக்கள் நலனுக்காக தொடர்ந்து பணியாற்றி வருவதாக அவர் தெரிவித்தார் மக்கள் நலனில் அக்கறையின்றி அஇஅதிமுக செயல்பட்டு வருவதாகவும் அவர் குற்றம்சாட்டினார் தோதல் முடிவுகளுக்குப் பின்னா் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்றும் திரு மு க ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்தார் பிஜேபி மாநில தலைவர் திருமதி தமிழிசை சௌந்தர்ராஜன் தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் பிரதம் மற்றும் முதல்வரின் காப்பீடு திட்டங்களினால் ஏராளமானோர் பயனடைந்திருப்பதாகக் குறிப்பிட்டா்

காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவா்களில் ஒருவரும் புதுவை முதலமைச்சருமான திரு நாராயணசாமி தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அஇஅதிமுக அரசு மத்திய அரசின் கைப்பாவையாக செயல்படுகிறது என்று குறை கூறினார் மக்களைப் பாதிக்கும் திட்டங்களுக்கு அஇஅதிமுக எதிா்ப்பு தெரிவிக்கவில்லை என்றும் திரு நாராயணசாமி தெரிவித்தார் இந்திய கம்யுனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மக்களவை மற்றும் சுட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றிபெறும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார் தேர்தல் பணியில் ஈடுபட்ட அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு தபால் வாக்கு செலுத்துவதற்காக வழங்கப்பட்ட விண்ணப்பம் மற்றும் பதிவான வாக்குகள் குறித்த விவரங்களை நாளை மறுநாள் தாக்கல் செய்யுமாறு சென்னை உயர்நிதிமன்றம் தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட்டுள்ளது இத்தொடர்பான மனுவினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு சி வி கார்த்திகேயன் திரு கிருஷ்ணன் ராமசாமி ஆகியோரைக் கொண்ட அம்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது இதற்கிடையே வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாத நடிகர் ஸ்ரீகாந்த் வாக்களித்த வாக்குச்சாவடியில் மறு வாக்குப்பதிவு நடத்த இயலாது என்று தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது இதனை பதில் மனுவாக தாக்கல் செய்யுமாறு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை நாளை மறுநாளைக்கு ஒத்திவைத்தனர் ளரிவாயு குழாய் அமைப்பதற்காக விளை நிலங்களை கையகப்படுத்தவதற்கு மத்திய அரசு வெளியிட்ட அறிவிப்பாணைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை இடைக்கால தடை விதித்துள்ளது இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு தண்டபாணி திருமதி நிஷா பானு ஆகியோரைக் கொண்ட அம்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது ராமநாதபுரத்திலிருந்து துத்துக்குடிக்கு குழாய் மூவம் ளிவாயு கொண்டு செல்வதற்காக விளை நிலங்களை கைபகப்படுத்துவதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட இந்த மனு தொடர்பாக பெட்ரோலியம் இயற்கை எரிவாயு கற்றுச்சூழல் மற்றும் வனம் ஆகிய துறைகளின் செயலா்கள் பதிலளிக்குமாறும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நியமனத்தில் தமிழகம் புறக்ககணிக்கப் படுகிறதோ என்ற ஐயம் எழுவதாக பாமக நிறுவன் மருத்துவர் ச ராமதாசு கூறியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நியமனத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் புறக்கணிக்கப் படுவதாகவும் இந்த போக்கு கைவிடப்பட வேண்டுமென்றும் கேட்டுக் கொண்டுள்ளார் நடப்பு ஆண்டிற்கான ஆசிரியர் தகுதி தேர்வு அடுத்த மாதம் எட்டாம் தேதி தொடங்குகிறது அன்றையதினம் தகுதி தேர்வு முதல் தாள் காலை பத்து மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை நடைபெறும் என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது தகுதித்தாள் இரண்டு ஒன்பதாம் தேதி நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்மேற்கு பருவமழை கேரளாவில் அடுத்த மாதம் ஆறாம் தேதி தொடங்கும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது

இதற்கிடையே உதகமண்டலம் சுற்றுப்புறப் பகுதிகளில் இன்று பிற்பகல் பலத்த மழை பெய்தது இதன் காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

உதகமண்டலத்திலிருந்து மயில்வாகனன் இந்நிலையில் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி வேலூர் விருதநகர் சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது மாவட்ட செய்திகள் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் நூற்றுக்கும் மேற்பட்ட தனியார் பள்ளி வாகனங்களில் அதிகாரிகள் இன்று ஆய்வு மேற்கொண்டனா் குழந்தைகள் விற்பனை வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள மூன்று பேர் தாக்கல் செய்த ஜாமீன் மனுக்களை நாமக்கல் அமா்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கெங்கையம்மன் சிரசு திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர் விழுப்புரம்மாவட்டம் காவேரிப்பாக்கத்தில் உள்ள வீடு ஒன்றில் குளிாசாதனப் பெட்டியில் மின் கசிவு ஏற்பட்டதன் காரணமாக ஏற்பட்ட தீ விபத்தில் மூன்று போ உயிரிழந்தனா்

அரியலூர் கலைக்கல்லூரி மாணவர் சேர்க்கைகான கலந்தாய்வில் ஏராளமான மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் நெல்லை மாவட்டம் திருவேங்கடம் வரகனுர் பட்டாசு ஆலையில் நேிட்ட தீ விபத்தில் ஐந்து பேர் காயமடைந்தனர் சென்னையில் தரமற்ற முறையில் தயாரிக்கப்பட்ட கேன் குடிநீரை உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் நெய்வேலியில் அடுத்த மாதம் ஏழாம் தேதி நடைபெறுவதாக இருந்து ராணுவத்துக்கான ஆள்சோ்பு முகாம் கடலூருக்கு மாற்றப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் இந்தியா வுக்கு எதிரான முதலாவது ஹாக்கிப் போட்டியில் ஆஸ்திரேலியா வெற்றிபெற்றுள்ளது

இரு அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது போட்டி நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது

குரேஷியாவைச் சேர்ந்த இவர் இரண்டு ஆண்டுகளுக்கு இப்பதவியை வகிப்பார் என்று இந்திய கால்பந்து சம்மேளனம் அறிவித்துள்ளது